சென்றடைந்தார்

ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய பணம் வசூலிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா் திரு

செங்கோட்டையன் எச்சரித்துள்ளார்

தமிழகத்தில் சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக மாநில மின்துறை திரு

தங்கமணி தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி இரண்டு நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று பூடான் சென்றடைந்தாா் பூடான் மன்னர் ஜிக்மே வாங் சுக் பிரதமர் லோட்டே ஷெரிங் உள்ளிட்டோருடன் இருதரப்பு உறவுகள் மக்கள் தொடர்பை அதிகரிப்பது இருநாடுகளுக்கு இடையேயான தொன்மையான கலாச்சார நட்புறவை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

திம்புவில் தெற்காசிய செயற்கைகோள் மையப் பணிகளை தொடங்கி வைக்கும் திரு நரேந்திரமோடி ருபே அட்டை பரிவர்த்தனையையும் துவக்கி வைக்கிறார் தொடர்ந்து ராயல் பல்கலைகழகத்தில் மாணாக்கருடன் கலந்துரையாடுகிறார்

முன்னதாக பரோ சர்வதேச விமான நிலையத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை அந்நாட்டு பிரதமர் லோட்டே ஷெரிங் உள்ளிட்டோர் அன்புடன் வரவேற்றனர் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்ட ட்விட்டர் செய்தியில் விமான நிலையத்திந்கே பூடான் பிரதமர் தம்மை நேரில் வந்து வரவேந்தற்கு நன்றி தெரிவித்ததோடு இது ஒரு நெகிழ்ச்சியான தருணம் என்று தெரிவித்தள்ளாள்

காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்த்தை நீக்கியது தொடர்பாக சீனா கொண்டு வந்த முறைசாரா கவனா்ப்பு தீர்மானத்தை ஐ

பாதுகாப்பு சபையின் பெரும்பாலான நிரந்தர உறுப்பு நாடுகள் புறக்கணித்துள்ளன

சையத் அக்பருதீன் இது முற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் இதில் வெளிநாட்டு தலையீடுகளுக்கு இடமில்லை என்றும் உறுதிபட தெரிவித்தார் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்த்தை நீக்கிய மத்திய அரசின் இந்நடவடிக்கை நல்ஆளுமையை உறுதி செய்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் சமூகப் பொருளாதார மேம்பாட்டிற்கு வகை செய்யும் என்றார் தீவிரவாதம் மற்றும் வன்முறை எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது எனக் கூறிய அவர் அரசியல் நடவடிக்கைகள் மூலமே உரிய தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றார்

மனுழ தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்றும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்குதொடர்ச்சி மலைப் பகுதியை ஷட்டிய நெல்லை தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனிடையே திருச்சி வேலூர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நேற்றிரவு முதல் மழை பெய்து வருகிறது

பேரணி உடல் உறுப்புதான விழிப்புணர்வு பேரணியை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் இன்று தொடங்கி வைத்தார்

அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

அத்திவரதர் காஞ்சிபுரத்தில் அனந்தசரஸ் குளத்திலிருந்து கடந்த ஜுலை ஒன்றாம் தேதி எழுந்தருளிய அத்திவரதர் உற்சவம் நேற்றடன் முடிவடைந்ததையடுத்து இன்று அத்திவரதர் சிலை மீண்டும் அனந்தசரஸ் குளத்தில் வைக்கப்படுகிறது

ஆடவா பிரிவில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது